தமிழக மாணவர்கள் போட்டித்தோ்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் புதிய பாடதிட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மூன்றாம் பாலினத்தவருக்கான பன்னோக்கு மருத்துவ மையத்தை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி

நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இன்று இங்கிலாந்து பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது

பள்ளிகளில் குடிநீர் பற்றாக்குறையை முழுமையாக தீர்க்கும் வகையில் உள்ளாட்சி துறையுடன் பள்ளிகல்வித்துறையும் இணைந்து தேவையான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

விஜயபாஸ்கர் இன்று திறந்துவைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மூன்றாம் பாலினத்தவர்கள் சிகிச்சை பெறுவதை நோக்கமாக கொண்டு இம்மையம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் எவ்விக தயக்கமும் இன்றி அனைத்து நாட்களிலும் அவர்கள் சிகிச்சை பெற இது ஏதுவாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் இம்மையத்தில் அறுவை சிகிச்சை நிபுணர் நாளமில்லா சுரப்பியல் மருத்துவர் பால்வினை நோயியல் வல்லுநர் மனநல மருத்துவர் உட்பட சிறப்பு மருத்துவக் குழுவின் செயல்படுவார்கள் என்றார்

சென்னை தொழில்நுட்ப கல்வி இயக்குனரகத்தில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

க ஸ்டாலின் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் ஏராளமான திமுக தொண்டர்களும் மறைந்த தலைவருக்கு இன்று மலரஞ்சலி செலுத்தினா்கள்

முன்னதாக கட்சியின் தலைமையகத்தில் திரு

ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மக்களின் ஊழியர்கள் தாங்கள் என்பதை பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிலை நாட்ட வேண்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை திரும்ப பெற வேண்டும் காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்திட வேண்டும் தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்க மாநில ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தின் இரு மொழிக்கொள்கைக்கு ஆபத்தை விளைவிக்கும் எந்த ஒரு உரிமையும் திமுக கடுமையாக எதிர்க்கும் உள்ளிட்ட கீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன

குல்ஷன் ராஜ் தலைமையிலான கண்காணிப்பு குழுவினர் நாளை பார்வையிட உள்ளனர் இந்த மூவர் கண்காணிப்பு குழுவில் தமிழக பொதுப்பணித்துறை முதன்மை செயலர் திரு

தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அணைப்பகுதிகளில் பருவமழைக்காலங்களில் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஆய்வு நடைபெறுகிறது

இந்த திட்டம் தேவையற்றது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் மத்திய அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டதை எதிர்த்து விவசாயிகள் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இதன் ஒருபகுதியாக சேலம் எல்லைப்பகுதியான உத்தம சோழபுரத்தில் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்

ராஜ்நாத்சிங் இன்று சியாச்சின் பனிப்பிரதேசத்தில் பாதுகாப்பு நிலமையை ஆய்வு செய்கிறார் சியாச்சின் பகுதிகளில் மற்றும் யீநகர் உள்ள பாகிஸ்தான் எல்லைப்பகுதிகளை ஆய்வு செய்யும் அவர் ராணுவ வீரர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் உடன் கலந்துரையாடி அப்பகுதிகளில் உள்ள பிரச்சனைகளையும் அவர்தம் குறைகளையும் கேட்டறிகிறார் சியாச்சின் போர் நினைவு சின்னத்தில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து அமைச்சர் அஞ்சலி செலுத்துகிறார் உலகிலேயே மிக அதிக உயரத்தில் அமைந்துள்ள சியாச்சின் பனிப்பிரதேசத்தில் கடினமான பேரிடர்களை எதிர்கொண்டு ராணுவ வீரர்கள் நாட்டை பாதுகாத்து வருகின்றனர்

புதுதில்லியில் இன்று சுகாதார அமைச்சராக பொறுப்பேற்றுக்கொண்ட அவர் நாட்டின் மூலை முடுக்கில் உள்ள மக்களும் இந்த திட்டத்தால் பயனடைவதை தாம் கண்காணித்து உறுதி செய்ய இருப்பதாக குறிப்பிட்டார்

நாட்டு மக்களின் நலமே நரேந்திரமோதி அரசின் உயர் முன்னுரிமை என்றும் இதனை நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்

தனோவா நாட்டின் விமானப்படை தலைமை தளபதி ள் சீ

ஸ்வீடன் நாட்டின் விமான படை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் அவர் அந்நாட்டில் செயல்படும் பல்வேறு விமானப்படை மையங்களையும் பயிற்சி பிரிவுகளையும் பார்வையிடுகிறார் இருநாடுகளுக்கிடையேயான பாதுகாப்பு மற்றும் விமான படைகளின் ஒத்துழைப்பை இது மேம்படுத்தும்

இம்மாவட்டத்தில் நீர் ஆதாரங்கள் மற்றும் கால்வாய்களை சீரமைக்க விரும்பும் பொதுமக்கள் அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலரை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்

டென்னிஸ் பாரீசில் நடைபெறும் பிரஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் ஆடவர் பிரிவின் காலிறுதி சுற்றுக்கு ஸ்பெயினின் ர

பேல் நடால் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ர்

பெடரர் அர்ஜென்டினாவின் லியானொடோ மேயரையும் வேவ்ரிங்கா கிரேக்க நாட்டின் சிஸ்சிபசையும் தோற்கடித்தனர்